எனபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

திருநரேந்திரமோடிஅழைப்பு விடுத்துள்ளார்

எண்ணிக்கைநான்காயிரத்தைதாண்டியது

மாநிலஅரசுகள் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் எனபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

இதுகுறித்தபரிசோதனைகள் முறையாகமேற்கொள்ளப்படுவதைஅனைத்துமாநிலஅரசுகளும் உறுதிசெய்யவேண்டும் எனஅவர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் ஒவ்வொருகுடிமக்களின் பாதுகாப்பைஉறுதிசெய்யவேண்டும் எனமுதலமைச்சர்களைஅவர் கேட்டுக்கொண்டார்

அடுத்த மூன்று நான்குவாரங்கள் கொரோனாஒழிப்பில் முக்கியமானநாட்களாக இருக்கும் எனஅவர் தெரிவித்தார் இந்தநாட்களில் தொடர்பைகட்டுக்குள் சமூக வைக்கதேவையானநடவடிக்கைகளைதீவிரமாகளடுக்கவேண்டும் எனஅவர் கேட்டுக்கொண்டார்

இந்தியர்கள் ஒவ்வொருவரும் விழிப்புடன் செயல்படவேண்டும் எனபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

மாநிலஅரசுகள் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் எனபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

தில்லிஉள்ளிட்டபெரும்பாலானமாநிலங்களில் அடிப்படைபொருட்கள் விற்பனைதவிரமற்றஅனைத்துகடைகளும் மூடப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

ஒத்திவைக்கப்பட்டநேர்காணல்களுக்கானதேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனகூறப்பட்டுள்ளது நாடுமுழுவதும் நாளைமக்கள் ஊரடங்கு அமவ்படுத்தப்படவுள்ளநிலையில் இன்றுநள்ளிரவு முதல் நாளை இரவு பத்துமணிவரைஎந்தவொருபயணிகள் ரயிலும் இயங்காதஎனரயில்வேஅறிவித்துள்ளது பிரதுமர் திருநரேந்திரமோடியின் அழைப்பைஏற்றுநாளைகாலை ஏழு மணிமுதல் இரவு ஒன்பதுமணிவரைஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ளது நாளை அதிகாலைநான்குமணிமுதல் எந்தஒருவிரைவு ரயில் வண்டிகளும் இயங்காதுஎன்றும் ரயில்வே அறிவித்துள்ளது எனினும் பயணத்தைதொடங்கியரயில்கள் இறுதி தூரம் வரைசெல்லஅனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து புறநகர் ரயில் போக்குவரத்தும் குறைக்கப்படுவதாகரயில்வேகூறியுள்ளது

இதன்படி நாடுமுழுவதும் ஐம்பதுவயதைக் கடந்தவர்கள் மருத்துவசான்றிதழ் இன்றிவிடுப்பு எடுக்கஅனுமதிக்கப்படுவார்கள் எனஅரசுகூறியுள்ளது

பணியாளர் நலத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தமுடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாகஒய்வு பெறும் வயதைஉடையவர்கள் வீட்டிலிருந்தேபணிபுரியஅனுமதிக்கவேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது

அந்நாட்டில் வைரஸ் தொற்றைதடுக்கஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைஎடுத்தபோதிலும் பாதிப்பு குறையவில்லை

பொதுமக்கள் சமூக தொடர்பைதடுக்கவேண்டும் எனஅவர் கேட்டுக்கொண்டார்

இளைஞர்கள் தங்களைதற்காத்துகொள்வதன் மூலம் மூத்தகுடிமக்களைபாதுகாக்க முடியும் எனஜெனிவாவில் பேசியஉலகசுகாதாரஅமைப்பின் தலைவர் திருடெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார்